நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன

இனி விரிவான செய்திகள் தமிழக டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக முதலமைச்சர் அறிவித்திருப்பது சிறப்புமிக்க நிகழ்வு என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இதுதொடர்பாள முதலமைச்சரின் கடிதத்தை மத்திய கற்றுச்சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகரிடம் இன்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் இந்த அறிவிப்பு அனைத்து தரப்பு மக்களாலும் வரவேற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பிரச்சினை ஏற்படும் விதத்தில் உள்ள விவகாரங்கள் குறித்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் கடலூர் மாவட்டத்தில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு தொழிற்சாலை அமைக்கும் திட்டத்தால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு ஜெயக்குமார் கூறினார் தமிழத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றும் தொடர் கண்காணிப்பு மற்றும் முள்ளெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்த வீண் வதந்திகளை நம்பவேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார்

சென்னையில் அமெரிக்க துணை தூதரகம் ஏற்பாடு செய்துள்ள நீர் மேலாண்மை கண்காட்சியை தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார்

இதற்கான சான்றுகள் சமீபத்திய கீழடி ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்க துணை துதர் திரு ராபர்ட் ஜி பர்ஜஸ் உலக அளவில் குடிநீர் பிரச்சினைய சமாளிப்பது பெரும் சவாலாக இருப்பதாகவும் வளம் குன்றாத வகையில் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரபல இசையமைப்பாளர் திரு ஏ ஆர் ரகுமான் அடுத்த தலைமுறைக்கு மாசற்ற குடிநீர் வழங்குவது நமது கடமை என்றார்

இசை மற்றும் நாடக பிரிவினருக்கான இந்திரதனுஷ் தீவிர தடுப்பூசி இயக்கம் குறித்த புத்தாக்கப் பயிற்சி பயிலரங்கு இன்று சென்னையில் நடைபெற்றது இதில் பேசிய அவர் தமிழகத்தில் ஆண்டுதோறும் சுமார் ஒன்பதரை வட்சம் குழந்தைகளுக்கும் பத்தரை வட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குநர் திரு வி பழனிளமி மக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய சரியான புரிதலை பொது மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு கலைநயமும் கற்பனைத் திறனும் உள்ள சிறந்த நிகழ்ச்சிகளை இசை நாடக குழுக்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் பேசிய சென்னை தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் திரு அண்ணாதுரை தடுப்பூசிகள் பற்றிய போதிய புரிதலை மக்கள் பெறுவதற்கு எளிமையான முறையில் கலை நிகழ்ச்சிகள் மூலம் இசை நாடகப்பிரிவு வெற்றிகரமாக கொண்டுச்செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

இத்தீர்ப்பை அளித்துள்ள இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இடம்பெற்ற நீதிபதி திரு அருண் மிஸ்ரா முகாந்திரமின்றி தொடுக்கப்பட்ட வழக்குகளுக்கு மட்டுமே நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க முடியும் என்று கூறியுள்ளார் எஸ்சி எஸ்டி சுட்டத்தின்கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய பூர்வாங்க விசாரணையோ காவல் துறை உயர் அதிகாரியின் ஒப்புதலோ தேவையில்லை என்று திரு மிஸ்ரா தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் இந்த அமர்வில் இடம்பெற்றுள்ள மற்றொரு நீதிபதி திரு ரவீந்திரபட் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் மற்ற குடிமக்களை சமமாகவும் சகோதரதுவத்தை வளர்க்கும் வகையிலும் செயல்படவேண்டும் என்று கூறியுள்ளார் முகாந்திரமின்றி பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என்றால் அதனை நீதிமன்றம் ரத்து செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் எஸ்சி எஸ்டி வழக்குகளில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டால் நாடாளுமன்றம் செயல்படும் நோக்கத்திற்கு எதிராக அமைந்திவிடும் என்று திரு ரவிந்திரபட் தமது தீர்ப்பில் கூறியுள்ளார் இந்த வழக்கில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின்படி அரசுகள் பின்பற்றத் தேவையில்லை என்று மக்களவையில் பேசிய சமூகநீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார் இந்த வழக்கில் மத்திய அரசு பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதனையடுத்து காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி பிஜேபி அரசு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம்சாட்டினார் இந்த உத்தரவுக்கு பின்னர் மக்களவையில் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவது அடிப்படை உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு அரசு காரணமல்ல என்று கூறினார் தேசியமயமாக்கசப்பட்ட வங்கிகளில் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் அனைத்து வசதிகளும் கூட்டுறவு வங்கிகளிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ கூறியுள்ளார் திருப்பத்தூரில் கூட்டுறவு வங்கியின் கிளை தானியங்கி இயந்திரங்கள் கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள் ஆகியவற்றை திறந்துவைத்து பேசிய அவர் இந்தியாவிலேயே தமிழகம் விவசாயிகளுக்கான காப்பீட்டு திட்டத்தை பெற்று தருவதில் முதல் மாநிலமாக இடம்பிடித்துள்ளதாக தெரிவித்தார்

மக்களை தேடி அரசு என்ற நோக்கத்தில் பொது மக்களின் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அவற்றின் மீது குறித்த நேரத்தில் தீர்வு காணப்பட்டு வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா தெரிவித்துள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சத்துணவு மையங்களில் காய்கறி தோட்டம் அமைக்கப்படும் என்று கூறினார்

தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன

இதனையொட்டி தில்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது துணை ரானுவப்படையினரும் காவல்துறையினரும் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி முறைகேடு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி குற்றப் பிரிவு அதிகாரி முன் ஆஜாகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மாவட்ட செய்திகள் சேலம் மாநகராட்சியில் சீர்மிகு நகர திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்களின் எளிதான வாழ்க்கை குறித்த கருத்து கணக்கெடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரத்தில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற தேசிய தொழுநோய் விழிப்பணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா இன்று தொடங்கி வைத்தார்

ஜஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது